நாடு முழுவதும் மருந்துப் பொருட்கள் உரம் மற்றும் கிருமி நாசினி ரசாயனங்கள் தடையின்றி மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புது தில்லியில்இன்று நடைபெறவுள்ளது பிரதமர் இல்லத்தில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் மூத்த மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவைக் கூட்டமும் நடைபெறவுள்ளது

இதனிடையே தில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத் துறை இணைச் செயலாளர் திரு

இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சில் செய்தித் தொடர்பாளர் திரு

அடுத்த இரண்டு நாட்களுக்கு விரைவுப் பரிசோதனைக் கருவிகளைப் பயன்படுத்த வேண்டாம் என்று மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில் நுட்பத் துறை அமைச்சகம் வல்லுநர்களுடன் இணைந்து வடிவமைத்துள்ள இந்த செயலியைப் பயன்படுத்தும்போது தொற்று பாதித்தவர்கள் அருகில் இருந்தால் எச்சரிக்கை ஊட்டக் கூடிய அம்சம் இந்த செயலியில் இடம் பெற்றுள்ளது

இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் மேற்கு பசிபிக் பிராந்திய இயக்குநர் திரு தகேஷ் கசாய் இது குறித்து கருத்துத் தெரிவிக்கையில் ஊரடங்கைத் தளர்த்த இது சரியான தருணம் அல்ல என்று கூறியுள்ளார் அனைத்து நாடுகளின் அரசுகளும் தொடர்ந்து தீவிர விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் சமூக விலகல் நெறிமுறைகள் உள்ளிட்டவற்றை படிப்படியாகவே விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

சிங் தலைமையில் காணொலி மூலம் நடைபெறவுள்ள இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் நடப்பு ஆண்டிலும் அடுத்த ஆண்டிலும் வரி வருவாய் மற்றும் வருவாய் பெருக்கத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் பங்கேற்றார் தற்போது இந்த அமைப்புக்கு தலைமை ஏற்றுள்ள சவூதி அரேபியா இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தது